நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன

வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளன

மக்களவை தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகே கருத்துக் கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று இணையதளங்கள் உள்ளிட்ட ஊடகங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

துதர் அறிக்கை அளிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பணித்துள்ளார்

ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைவதையொட்டி அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமாகியுள்ளன

தற்போதைய மக்களவை திரு அனுராக் தாக்கூர் இமாச்சல பிரதேசம் அமிர்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் கட்சியின் மூத்தத் தலைவர் திரு சாந்தகுமாருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை காங்கிரஸ் கட்சியின் புதிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது

காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திக்விஜய் சிங் போபால் தொகுதியில் போட்டியிடுகிறார் திரு அசோக் சவான் மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் தொகுதியில் போட்டியிடுவார் தற்போதைய மக்களவையில் காங்கிரஸ் கடசியின் குழுத்தலைவராக உள்ள திரு மல்லிகா அர்ஜூன கார்கே கா்நாடாகவின் குல்பா்கா தொகுதியிலிருந்து மீண்டும் போட்டியிடுகிறாா் உத்தராகன்ட் மாநில முன்னாள் முதலமைக்கள் திரு ஹரிஷ்ராவத் நயளிடால் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிஜேபி மூத்தத் தலைவர் பி சி கந்தூரியின் மகன் திரு மணிஷ் கந்தூரி கார்வால் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதாதள் மூத்த தலைவருமாள திரு எச் டி தேவகவுடா கர்நாடகாவின் தும்கூர் மக்களவை தொகுதியிலும் ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான திருமதி மெஹ்பூபா முஃப்தி அனந்தநாக் மக்களவை தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் உத்தரபிரதேச மாநிலம் ஆசம்கட் மக்களவை தொகுதியிலிருந்து போட்டியிட சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் முடிவு செய்துள்ளார்

ராம்பூர் தொகுதியிலிருந்து தற்போது சுட்டப்பேரவை உறுப்பினராக உள்ள திரு முகமது ஆசம்கான் போட்டியிடுவார் என்று சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது ஒடிஷா சட்டப்பேரவையின் பிஜு ஜனதாதள் உறுப்பினர்கள் ஐந்து பேரை சட்டப்பேரவை தலைவர் திரு பிரதீப்குமார் ஆமத் தகுதி நீக்கம் செய்துள்ளார் முன்னதாக இவர்கள் தங்களின் ராஜினாமா கடிதங்களை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு நவீன் பட்நாயக்கிடம் அளித்துவிட்டு பிஜேபியில் சேர்ந்தனர் மக்களவை தேர்தல் நெருங்குவதை அடுத்து வாக்காளர்களை கவர்வதற்காக காங்கிரஸ் கட்சி தவறான மற்றும் ஏமாற்று வாகனங்கள் மீது சவாரி செய்வதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அருண் ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார் தவறான திரிக்கப்பட்ட தகவல்களை உற்பத்தி செய்வதாகவும் பிஜேபி மூத்தத் தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பாவின் நாட்குறிப்பு என்று அதனை உலவ விடுவதாகவும் திரு ஜேட்வி தமது முகநூல் பக்கத்தில் குறை கூறியுள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதி தவிர கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி போட்டியிட வேண்டும் என்று கேரள காங்கிரஸ் கமிட்டி விருப்பம் தெரிவித்துள்ளது பதனம்திட்டா மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் திரு உம்மன்சாண்டி கேரள காங்கிரஸ் கமிட்டியின் வேண்டுகோள் திரு ராகுல் காந்தியிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இதுகுறித்து அவர் கருத்து எதையும வெளியிடவில்லை என்றும் தெரிவித்தார் கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார்

பரம் விசிஸ்ட் சேவர் மற்றும் அதிவிசிஸ்ட் சேவா ஆகிய பதக்கங்களையும் இவர் பெற்றுள்ளார்

இது குறித்து ஊடகங்களுக்கு அறிவறுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களையும் சேர்த்துள்ளது

கருத்து கணிப்ப தேர்தல் தொடர்பான விவாதங்கள் பகுப்பாய்வு காட்சிகள் மற்றும் குரல் பதிவுகள் ஆகியவையும் இடம்பெறகூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் அழிவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகும் காலம் வரை செய்தி வெளியீடுகள் மற்றும் ஒலிபரப்புகள் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ள்ளது பாகிஸ்தானில் சிந்த் மாகாணத்தில் நடைபெற்ற ஹோலிப் பண்டிகையின்போது இந்து மதத்தை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் கடத்தப்பட்டதாக கூறும் சம்பவம் குறித்து அறிக்கை அனுப்புமாறு வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பாகிஸ்தானில் உள்ள இந்தியத்துதரை கேட்டுக்கொண்டுள்ளார்

பாகிஸ்தானில் உள்ள மத சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் திரு இம்ரான்கான் அளித்த வாக்குறுதியை நினைவுபடுத்திய இந்து சமூகத்தினர் குற்றச்செயல் புரிந்தவருக்காக கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று கோரி பெருந்திரளான ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினார்கள்

புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உணவுப் பொட்டலங்களையும் தண்ணீர் போடுவதற்கு செட்டாக் ஹெலிகாப்டர் உதவி செய்து வருகிறது சேதமடந்த சாலைகளை செப்பனிடுதல் இடிபாடுகளை அகற்றுதல் போன்ற சமூக சேவைகளை இந்திய கப்பற்படையினர் மேற்கொண்டு வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதுதாள் நேரம் என்பது இந்த ஆண்டுக்கான காசநோய் விழிப்புணர்வு தினத்தின் மையக்கருத்தாகும் இந்நோயை தடுப்பதற்கும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உலக நாடுகளில் தலைவர்கள் உறுதியேற்க வேண்டியதன் அவசியத்தை முன்னிலை படுத்துவதாக இந்த மையக் கருத்து அமைந்துள்ளது காசநோயற்ற இந்தியா என்பதை சாதிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைய வேண்டும்என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டிருக்கும் செய்தியில் கூறியுள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட்ரைடஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசஸ் அணியை எதிர்த்து விளையாடுகிறது இந்த போட்டி மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் மும்பையில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தில்லி கேப்பிடல் அணியை எதிர்த்து விளையாடுகிறது